நிலக்கரி சுரங்கங்களின் முழுமையான ஏலம் ளிசக்தி துறையில் தன்னிறைவை எட்ட வழிகோலும் என்று பிரதமர் திரு

எடப்பாடி கே

தன்னிறைவை எட்ட கோவிட் தொற்று நம் நாட்டிற்கு ஒரு பாடம் கற்பித்திருப்பதாக பிரதமர் கூறினார்

இந்தியாவுடன் அயர்லாந்து மெக்சிகோ நார்வே நாடுகளும் வெற்றி அடைந்துள்ளன

இதனிடையே இந்தியாவிற்கு ஆதரவு அளித்த உலகளாவிய சமூகத்திற்கும் ஐ நா உறுப்பு நாடுகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துக்கொண்டுள்ளார் ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகளாவிய அமைதி பாதுகாப்பு வலிமை ஆகியவற்றை முன்னெடுத்துச் செல்வதில் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயலாற்றும் என உறுதி அளித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும ஆதரவு அளித்த அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் தமது நன்றியை உரித்தாக்கியுள்ளார்

காணொலி மூலம் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் துவக்க உரையாற்றுகிறார் இம்மாநாட்டில் கோவிட் தடுப்பு நடைமுறைகளை மாநில அளவில் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்ட கர்நாடகம் குஐராத் பீகார் மாநிலங்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட அளவில் சிறப்பாக செயலாற்றிய கேரளம் தெலங்கானா ஜம்மு காஷ்மீரின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்படும்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதியோர் நோயுற்றோர் ஆதவற்றோர் இல்லங்களுக்கு நேரில் சென்று உணவு வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறியுள்ளார்

சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளுர் மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகள் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பிற மாவட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரிகளை அரசு இன்று நியமித்துள்ளது இதன்படி டாக்டர் பீலா ராஜேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் திரு ககன்தீப்சிங் பேடி கடலூர் மாவட்டத்திற்கும் திரு

விஜயபாஸ்கர் இன்று தொடங்கிவைத்தார்